சிங்கப்பூர் ஒப்பன் பேட்மின்டன் போட்டியின் காலிறுதியில் இந்தியாவின் பி வி சிந்து

ஆந்திரா தெலங்கானா உத்தராக்காண்ட் மேகாலயா அருணாச்சல பிரதேஷ் ஆகிய மாநிலங்களில் ஒரே கட்டமாக அனைத்து தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு நடைபெற்றது புதுதில்லியில் துணைத் தேர்தல் ஆணையர் திரு உமேஷ் சின்ஹா செய்தியாளர்களிடம் கூறுகையில் ஒருசில இடங்களில் மட்டும் அசம்பாவித சும்பவங்கள் நடைபெற்றதாக தெரிவித்தார்

மக்களவைக்கு நான்காவது கட்டமாக நடைபெறவுள்ள தேர்தலுக்கான மனுக்களை திரும்ப பெறுவதற்கு இன்று கடைசி நாளாகும்

மக்களவைக்கு முதல்கட்ட தேர்தல் முடிவடைந்த நிலையில் அடுத்தக்கட்ட தேர்தல் நடைபெறும் தொகுதிகளில் பிரச்சாரம் குடுபிடித்துள்ளது பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் தீவிரமாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி இன்று மகாராஷ்டிராவில் அகமத் நகர் கர்நாடகாவில் கங்காவதி மற்றும் கேரளாவில் கோழிக்கோடு ஆகிய இடங்களில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார்

மூன்று மத்திய பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் நியமனம் செய்துள்ளது

ஜமியா மிலியா இஸ்லாமியா பல்கலைக்கழகத் துணைவேந்தராக நஜ்மா அக்தரும் மகாத்மாகாந்தி மத்திய பல்கலைக்கழக துணைவேந்தராக திரு சஞ்ஜீவ் சர்மாவும் மகாத்மாகாந்தி அன்தார் ராஷ்டிரிய ஹிந்தி விஸ்வ வித்யாலயா துணைவேந்தராக திரு ராஜனீஷ் குமார் கக்வாவும் நியமிக்கப்பட்டுள்ளனர் ஜமியா பல்கலைக்கழகத்திற்கு நியமிக்கப்பட்டுள்ள அக்தர் அப்பல்கலைக்கழகத்தின் முதல் பெண் துணைவேந்தர் என்றும் மனிதவள மேம்பாட்டுத்துறை செய்தி தொடர்பாளர் தெரிவித்தாா் பாதுகாப்பு தொழில்நுட்பத்தில் இந்தியா தன்னிறைவு பெற்றுள்ளதை மிஷன் சக்தி வெளிப்படுத்தியுள்ளதாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவன தலைவர் திரு சத்தீஷ் ரெட்டி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் பேசியபோது பாதுகாப்பு உற்பத்தியில் இந்தியா தன்னிறைவு பெறுவதற்கு தொடர்ச்சியான நடவடிக்கைகள் அவசியம் என்றார் விண்ணில் செயற்கை கோள்களை அழிக்கும் ஏவுகணைகளை தயாரிக்கும் வெகு சில நாடுகளில் இந்தியாவும் இடம்பெற்றுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் மானசரோவர் புனித யாத்திரைக்கு செல்லும் பக்தர்கள் கடைபிடிக்கவேண்டிய விதிமுறைகளை நேபாளத்தில் உள்ள இந்திய தூதரகம் நேற்று வெளியிட்டுள்ளது சீன விசா மற்றும் திபெத் பயண அனுமதியை யாத்திரிகர்கள் பெற்ற பின்புதான் மானசரோவர் செல்லமுடியும் என்று தூதரகம் தெரிவித்துள்ளது புதுதில்லியில் உள்ள சீன தாதரகத்தில் அந்நாட்டு விசாவை பெற்று கொள்ளவேண்டும் என்றும் நேபாள நாட்டின் காட்மாண்டுவில் உள்ள சீன தூதரகத்தில் விசா பெறமுடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நேபாளம் வழியாக பயணம் மேற்கொள்வதற்கு குற்றுலா பயண ஏற்பாட்டாளர்கள் உரிய அனுமதிகளை பெற்றிருக்கவேண்டும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா நெதர்வாந்து நாடுகளுக்கு இடையே அரசியல் மற்றும் பொருளாதார உறவுகளை மேலும் மேம்படுத்துவதற்கு இருநாட்டு ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டது புதுதில்லியில் வெளியுறவுத் துறை செயலாளர் திரு கித்தேஷ் சர்மா நெதர்லாந்து வெளியுறவு அமைச்சக செயலாளர் திரு ஜோகன்னா பிராண்ட் ஆகியோர் நேற்று சந்தித்து பேசினா் இதை தொடர்ந்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் இருநாடுகளுக்கு இடையே பல்வேறு துறைகளின் ஒத்துழைப்பு குறித்து விவாதிக்கப்பட்டது என தெரிவிக்கப்பட்டது சூடாளில் புதிய அரசு அமைக்க இரண்டாண்டு காலக்கெடு அதிகம் என்றும் விரைவில் அங்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் அரசு அமைக்கவேண்டும் என்று அந்நாட்டு ராணுவத்திற்கு அமெரிக்கா வேண்டுகோள் விடுத்துள்ளது அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளார் திரு ராபர்ட் பல்லாடினோ கூறுகையில் சூடானில் மக்கள் எதிர்பார்க்கும் வகையில் புதிய அரசை அமைக்கவேண்டும் என்றும் ராணுவம் கட்டுப்பாட்டுடன் செயல்படவேண்டும் என்றும் அழைப்பு விடுத்துள்ளதாக தெரிவித்தார் சூடானில் அதிபர் திரு உமர் அல் பஷீரை பதவிநீக்கம் செய்து அவரை சிறையில் அடைத்தள்ளதாக அந்நாட்டு ராணுவ அமைச்சர் திரு அவாட் இப்னோஃப் நேற்று அந்நாட்டு தொலைக்காட்சியில அறிவித்துள்ளார் அணுஆயுத குவிப்பை தடுப்பது தொடர்பாக வடகொரிய அதிபர் திரு கிம் ஜோங் உன்னிடம் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த முயற்சிப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் தென்கொரிய அதிபர் திரு மூன் ஜாவிடம் வெள்ளை மாளிகையில் பேச்சுவார்த்தை நடத்திய திரு டொனால்டு டிரம்ப் வடகொரியாவுடன் பேச்சுவார்தை நடத்துவது தொடர்பாக தாங்கள் விவாதித்ததாக தெரிவித்தாா் வடகொரியாவுடன் அமைதி ஒப்பந்தம் ஏற்படுத்தும் வகையில் மீண்டும் ஒரு பேச்சவார்த்தை நடத்த வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்தாா் ஏற்கனவே சிங்கப்பூரில் கடந்த ஆண்டு வடகொரிய அதிபருடன் அமெரிக்க அதிபர் நடத்திய பேச்சுவார்த்தையிலும் கடந்த பிப்ரவரியில் ஹானோயில் நடந்த பேச்சுவார்த்தையிலும் முடிவு எதுவும் எட்டப்படவில்லை

ஐநா அதிகாரிகளுடன் நேற்று ஆவோசனை நடத்திய ஐக்கிய அரபு எமிரேட் வெளியுறவு அமைச்சர் திரு அன்வர் கார்கஸ் கூறுகையில் ஸ்டாக்ஹோம் ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவதில் தமது நாடு உறுதியாக உள்ளதாகவும் ஏமனில் அமைதி நடவடிக்கைகளை மேற்கொள்ள உதவுவதாகவும் தெரிவித்தாா்

மத்திய காஸ்னி மாகாண ஆளுநரின் செய்தி தொடர்பாளர் திரு ஆரிப் நூர் கூறுகையில் தாலிபான்களின் தாக்குதலில் மேலும் இரண்டு காவலர்கள் படுகாயமடைந்துள்ளதாகவும் தெரிவித்தாா்

சிங்கப்பூர் ஒப்பன் பேட்மின்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து சாய்னா நேவால் கிடாம்பி புரீகாந்த் மற்றும் சமீர் வர்மா காவிறுதி போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளனா

காலிறுதியில் சிந்து சீனாவின் காய் யான்யானை இன்று எதிர் கொள்கிறார்

சாய்னா நேவால் காலிறுதியில் ஜப்பானின் நோசோமி ஒக்கூகாராவை எதிர்கொள்கிறார் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் கிடாம்பி பூரீகாந்த் டென்மார்க்கின் ஹன்ஸ் கிறிஸ்டியனையும் சமீர் வர்மா சீனாவின் லூ வான்சூ ஐயும் வென்றுள்ளனர்

ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி ராஜஸ்தான் அணியை வென்றது ஜெய்ப்பூரில் நேற்று நடந்த இந்த போட்டியில் டாஸ் வென்ற சென்னை அணி கேப்டன் தோனி முதலாவதாக பந்துவீச்சை தேர்வு செய்தார்

இதையடுத்து தோனியும் ராய்டுவும் ஜோடி சேர்ந்து அணியை சரிவிலிருந்து மீட்டனர்